இந்தியா வர்த்தகம் கலாச்சாரம் கல்வித்துறைகளில் அண்டை நாடுகளுடன் இணைந்து செயலாற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் குணேஸ்வரன் தோல்வியடைந்து வெளியேறினார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஷர்மா ஒலியுடன் காணொலி மூலம் இணைந்து பிரதமர் இன்று திறந்துவைத்தார் இருநாடுகளும் எல்லைதாண்டிய சாலை ரயில் தொலைதொடா்பு சேவை உள்ளிட்ட இணைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நேபாளம் இந்தியா இடையே முக்கிய இடங்களில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியால் பரஸ்பர வர்த்தகமும் பரிவர்த்தனையும் பெரிய அளவில் நடைபெறுவதாக கூறினார் நேபாள நிலநடுக்கத்திற்கு பின்னர் இந்திய நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட வீடுகள் மறு கட்டுமான பணிகளை இரு பிரதமர்களும் காணொலி பார்வையிட்டனர்

கு அமீத்ஷா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் குடியூரிமை சட்டதிருத்த மசோதா குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பாரதிய ஜனதா கட்சியின் நாடுதழுவிய விழிப்புணர்வு திட்டத்தின் ஒருபகுதியாக நடைபெறும் இப்பேரணியில் குடியுரிமை சட்டதிருத்த மசோதா தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார்

க

உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை வழங்கிய தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இதில் நிறைவேற்றப்பட்டது

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் சாலை விபத்துக்களில் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில போக்குவரத்துதுறை அமைச்சர் திரு

இருசக்கர வாகனத்தில் பயணிப்போர் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகம் என்றும் ஹெல்மெட் அணியும் போது அதனை பாதுகாப்பாக பொருத்தாமல் செல்வது பயனற்றது என்றும் கூறிய அமைச்சர் தற்போது நகர்ப்புறங்களில் இதுபற்றி விழிப்புணர்வு சிறப்பாக இருப்பதாக எடுத்துரைத்தார் போக்குவரத்து விதி மீறல்களுக்காக மத்திய அரசு அபராதத்தொகையை உயர்த்தியிருப்பது குறித்து பொதுமக்கள் மிகப்பெரிய புகார் அளித்திருப்பதாகவும் இதனை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார் கொல்லி கொல்லி கொல்லி சாலை பாதுகாப்பு தமிழகத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவின் இரண்டாவது நாளான இன்று திருச்சி மத்திய பேருந்துநிலையத்தில் விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர்கள் திரு

நடராஜன் திருமதி

வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு

நடராஜன் திருச்சி மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக உருவாக்க பொதுமக்கள் சாலை விதிகளை பின்பற்றி முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

மெகராஜ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியை இன்று துவக்கி வைத்தனர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்கள் ஓட்ட வேண்டும் வாகன ஓட்டிகள் மனநிலையுடன் வாகனங்களை வேண்டும் குடிபோதையில் தெளிவான இயக்க வாகனங்களை இயக்கக்கூடாது உள்ளிட்ட விழிப்புண்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி சென்றனர்